கட்சி தலைவர் திரு சரத்பவார் தெரிவித்துள்ளார்

ஆளுநர்கள் உதவிட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிராவில் கடந்த ஒரு மாதமாக நிலவிவந்த அரசியல் சூழல் பிஜேபி தலைமயிலான அரசு அமைந்தவுடன் முடிவுக்கு வந்தது அம்மாநிலத்தில் திடர் திருப்பமாக பிஜேபியை சேர்ந்த திரு தேவேந்திர பட்னாவிஸ் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இன்று அதிகாலை பதவியேற்றார் மும்னபயில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அஜித் பவார் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் சரியான தீர்ப்பு வழங்கியபோதிலும் சிவசேனா இனழத்த துரோகம் காரணமாக குடியரசுத்தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் நிலையான அரசை உறுதிசெய்வதற்காக தற்போது புதிய அரசு அமைந்துள்ளதாக திரு பட்னாவிஸ் கூறினார் நிலையற்ற அரசியல் சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டுவரவேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக திரு அஜித் பவார் கூறியுள்ளார் முன்னதாக அம்மாநிலத்தில் குடியரசுத்தலைவர் ஆட்சி இன்று அதிகாலை விலக்கிக்கொள்ளப்பட்டது இதனையடுத்து புதிய அரசு பொறுப்பேற்றுக்கொண்டுள்ளது முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு தேவேந்திர பட்னாவிஸூக்கும் துணை முதலமைச்சர் திரு அஜித்பவாருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர்களான திரு அமித்ஷா திரு நிதின் கட்கரி மற்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சிவசேனா கூட்டணிக்கு அறுதிப்பெரும்பான்னம கிடைத்தபோதிலும் சுழற்சிமுறையில் முதலமைச்சர் பதவி வகிப்பது தொடர்பாக அவ்விரு கட்சிகளுக்கும் இடையே கருத்துவேறுபாடு ஏற்பட்டது இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய சிவசேனா மத்திய அமைச்சரவையிலிருந்தும் விலகியது இதனைத்தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக நேற்றிரவு வரை பேச்சுவார்த்தை நடத்தின இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் புதிய முதலமைச்சராக சிவசேனா கட்சியின் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே பதவியேற்பார் என்று அழிவித்திருந்தார் இந்தநிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் பிஜேபி அரசு பதவியேற்றுள்ளது

துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது அவரது தனிப்பட்ட முடிவு என்று அக்கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் கூறியுள்ளார் சிவசேனா காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து கட்டணி அரசு அமைப்பதற்கு தமது ஆதரவு இருக்கும் என்றும் திரு சரத்பவார் தெரிவித்துள்ளார் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக திரு தேவேந்திர பட்னாவிஸ் மக்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பதாக காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது

மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைத்ததன்மூலம் தேர்தல் மற்றும் தார்மீக நடைமுறைகளை பிஜேபி உறுதிசெய்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

தேர்தலில் எதிரெதிர் அணியில் போட்டியிட்ட னங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஒன்று சேர்ந்துள்ளதை அவர் குறை கூறினார்

ஐந்துகட்டமாக நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் பல்வேறு கட்சித்தலைவர்கள் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

ஜார்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சிறப்பு ஊவல் துறை பார்வையாளராக ஒய்வுபெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திரு மிரினால் காந்திதாஸ் ஐ தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது அம்மாநிலத்தில் நக்ஸல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சட்ட ஒழுங்கு நிலைய பாராமரிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது

அரசியல் சாசன கட்டமைப்பில் ஆளுநர்களின் பங்கு மகத்தானது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதகில்லியில் இன்று ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களின் இரண்டுநாள் மாநாட்டை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் பழங்குடியின மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டி அவர்களை மேம்படுத்தினால் உள்ளார்ந்த வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் என்றார் பொது வாழ்வில் மிகுந்த அனுபவம் கொண்டுள்ள ஆளுநர்களால் மக்கள் அதிகளவில் பயன்பெறுவர் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் இம்மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அரசு செயல்படுத்திவரும் பல்வேறு திட்டங்களை நலிவடைந்த பிரிவு மக்கள் பயன்படுத்திக்கொள்ள அருநர்கள் உதவிடவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்து செயல்படுவதே ஆளுநர்களின் முக்கியப் பணி என்று பிரதமர் குறிப்பிட்டார்

நிர்வாகக் கட்டமைப்பின் மூலம் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதில் முன்மாதிரியாக ஆளுநர்கள் திகழவேண்டும் என்று பிரதமர் கூறினார்

இதனை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனிள் அனைத்து அலைவரிசையிலும் ஒலிப்பரப்பாகும் அகில இந்திய வானொலி இணையதளம் மற்றம் மொபைல் செய்தி ஆகியவற்றிலும் இந்நிகழ்ச்சி இடம் பெறும் பிரதமர் அலுவலகம் தகவல் ஓலிப்பரப்பு அமைச்சகம் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் ஆகியவற்றின் யூ டியூப் அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை ஒளிப்பரப்பாகும்

நாட்டின் வளர்ச்சி மற்றும் சுயமரியாதையை பாதுனக்கும் வகையில் இளைஞர்கள் ரானுவத்தில் சேர ஆர்வம் காட்டிவருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் லக்னோவில் இன்று நடைபெற்று ஒய்வூதிய குறைதீர்ப்பு விழாவில் அவர் கலந்தகொண்டு பேசினார் ராஜவ வீரர்கள்ஒய்வூதியத்தை பெறவதில் காணப்படும் சிக்கல்களை களைந்து அதனை எளிமையாக்கும் வகையில் மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொன்டுவருவதாக அவர் தெரிவித்தார்

நாகார் மாவட்டத்தில் உள்ள கச்மான் பகுதி அருகே இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன